நரேந்திர மோடி கூறியுள்ளார் வறுமை மீது துல்லியத் தாக்குதல் நடத்துவதே தமது முதலாவது இலக்காக இருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்

ராமதாஸ் கோரியுள்ளார் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை தொடர்பு படுத்தி பிரச்சாரம் செய்வதை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் தவிர்க்க வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது மேலும் மக்களவை தேர்தலின்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டுமென்றும் அனைத்து அரசியல் கட்சித்தலைவர்களையும் தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது வாக்காளர்களின் உணர்வுகளைத் தூண்டும் வகையில் சாதி மற்றும் மத பிரச்சாரம் ரீதியில் மேற்கொள்ளக்கூடாது என்றும் கருத்துவேறுபாடுகளை தூண்டிவிட்டு பரஸ்பரம் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது வீடுகளுக்கு மின் இணைப்பும் பெண்களுக்கு கேஸ் இணைப்பும் வழங்கியதால்தான் நாடு முழுவதும் மக்கள் தம்மை நம்பி ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று ஒடிஷா மாநிலம் சோனேப்பூர் சுந்தர்கார் ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றிய அவர் பணத்திற்காக உருவாக்கப் பட்ட பல கட்சிகளுக்கிடையில் பாரதிய ஜனதா மட்டும்தான் தொண்டர்களின் வியர்வையால் உருவாக்கப்பட்ட கட்சி என்றார் வறுமையை அரசியல் கருவியாகவே காங்கிரஸ் பயன்படுத்தி வருவதால் காங்கிரஸ் இருக்கும் வரை நாட்டில் வறுமை ஒழியாது என்று அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து சட்டீஸ்கர் மாநிலம் பலோட் மஹாராஷ்ட்ர மாநிலம் நாந்தேத் ஆகிய இடங்களிலும் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கிறார்

அமித் ஷா பிரதமர் திரு நரேந்திர மோடி மூத்த தலைவர் திரு

அத்வானி ஆகியோர் பிஜேபி தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வறுமை மீது துல்லியத் தாக்குதல் நடத்துவதே தமது முதலாவது இலக்காக இருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்

மத்தியில் தற்போது உள்ள பிஜேபி அரசு முதலாளித்துவ வாதிகள் காட்டும் பாதையிலேயே சென்று கொண்டிருப்பதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் தலைவர் இன்று உத்தராகண்ட் மாநிலம் அல்மோரா மற்றும் ஹரித்துவா ரிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் பிரபல திரைப்பட நடிகரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு சத்ருகன் சின்ஹா இன்று புதுடில்லி யில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலர் திரு

சி வேணுகோபால் ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் திரு ரண்தீப் சூர்ஜேவாலா ஆகியோர் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் கடந்த முறை பீஹார் மாநிலம் பட்னா சாஹிப் தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றிபெற்ற திரு சத்ருகன் சின்ஹா விற்கு இம்முறை அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட பிஜேபி வாய்ப்பளிக்கவில்லை

யஷ்வந்த் சின்ஹா டாக்டர் முரளிமனோனகர் ஜோஷி மற்றும் தம்மைப் போன்றவர்களின் குரலை பாரதிய ஜனதாவில் யாரும் கேட்பதில்லை என்று திரு சத்ருகன் சின்ஹா கூறியுள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் என பெயர் சூட்டப் பட்டுள்ளது

கிரிஜா வைத்தியநாதன் அறிவிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் அறிவித்திருந்தார்

திருமதி பவானி சுப்பராயன் திரு ஜகதீஷ் சந்திரா திரு சுவாமிநாதன் திரு அப்துல் குத்தூஸ் திரு தண்டபானி திரு

இதற்கான உத்தாவை சட்டத்துறை இணைச் செயலர் வெளியிட்டுள்ளார்

டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்க உள்ளது நீதிபதிகள் திரு சிவஞானம் திருமதி

சுஷ்மா ஸ்வராஜ் தடையிட்டு நடவடிக்கை எடுக்கவேண்டுமென புதுச்சேரி முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுள்ளார்

கச்சத் தீவை மீட்பது மட்டுமே இப்பிரச்சனைக்கு நிரந்தரத் தீர்வாக அமையும் என்றும் கச்சத் தீவை மீட்கும் வரை இலங்கை கடற்படையினரின் தொல்லையில் இருந்து இந்திய மீனவர்களை இந்திய கடற்படையினர் பாதுகாத்தல் அவசியம் என்றும் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கான போலீஸ் பார்வையாளர் திருமதி சுமேதா துவிவேதி இன்று ஏனா மில் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மறுஆய்வு செய்தார் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரச்சனா சிங் மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய அதிகாரிகள் இந்த மறுஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஜிப்மர் செவிலியர் கல்லூரியில் ஜிப்மர் பொறுப்பு இயக்குனர் டாக்டர் அஷோக் சங்கர் படே தலைமையில் நேற்று நடைபெற்ற உலக சுகாதார தின விழாவில் எங்கும் எல்லோருக்கும் சுகாதார வசதி என்ற கருப்பொருள் குறித்து ஜிப்மர் சமூக மருத்துவத்துறைத் தலைவர் டாக்டர் சோனாலி சர்க்கார் உரையாற்றினார் போஸ்டர் போட்டி மற்றும் வினாடி வினா போட்டியில் வெற்றிபெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப் பட்டன

சீட்டு நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாந்த நபர்களில் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக கு பதிவு செய்து விசாரணை அடிப்படையில் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளனர் மூத்த தமிழ் அறிஞரும் தமிழக முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநருமான சிலம்பொலி செல்லப்பன் காரணமாக சென்னையில் இன்று காலமானார்

தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிப்புத்துறை இயக்குநராகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராகவும் அவர் பணியாற்றியுள்ளார்

செல்லப்பன் மறைவிற்கு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

சென்னை நோக்கி அவர் பயணம் செய்த கார் கன்டெய்னர் லாரி மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன லாரிக்கடியில் சிக்சி நசுங்கிய காரில் இருந்து தீ அணைப்புப் படையினர் சடலங்களை போராடி மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவைத்தனர்

வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களை இந்தியா வில் அனுமதிக்க மாட்டோம் என்றும் உலக வர்த்தக உடன்பாட்டின் பிடியில் இருந்து நாட்டை விடுவிப்போம் என்றும் உறுதியளிக்கும் கட்சிகளையே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஆதரிக்கும் என்று இந்த அமைப்பின் தலைவர் திரு வெள்ளையன் கூறியுள்ளார்

இதுவரை ஒரே ஒரு கட்சி மட்டுமே இத்தகைய உறுதிமொழி அளித்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை தொடர்பு படுத்தி பிரச்சாரம் செய்வதை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் தவிர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது வீடுகளுக்கு மின் இணைப்பும் பெண்களுக்கு கேஸ் இணைப்பும் வழங்கியதால்தான் நாடு முழுவதும் மக்கள் தம்மை நம்பி ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வறுமை மீது துல்லியத் தாக்குதல் நடத்துவதே தமது முதலாவது இலக்காக இருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்

ராமதாஸ் கோரியுள்ளார்